ராம்விலாஸ் பஸ்வான் தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதும் மாவட்டங்கள் தோறும் காணொளி காட்சி மூலம் சாதனை பகிர்வுகளை நடத்தவும் அக்கட்சி முடிவு செய்துள்ளது பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கட்சி பணியாளர்களிடையே இன்று மாலை நான்கு மணிக்கு உரையாற்றுவார்

பொது முடக்கத்தின் போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் அட்டையில்லாதவர்களுக்கும் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக கூறினார்

சில நாட்களுக்கு முன் ரயிலில் பயணம் செய்த போது நேரிட்ட உயிரிழப்புகளை அடுத்து ரயில்வே அமைச்சகம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது நாடு முழுவதும் ஷராமிக் ரயில்கள் தினசரி செல்வதால் புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் தங்களது இருப்பிடங்களுக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது ஏற்கனவே நோயால் அவதிப்படுபவர்கள் கோவிட் தொற்று காலத்தில் பயணங்களைத் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அனைவரின் நலனையும் பாதுகாப்பது அவசியம் என்பதால் ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது

ஐக்கிய அரபு நாடுகள் துபாய் அபுதாபி தோஹா ரியாத் ஜெட்டா ஆகிய நாடுகளிலிருந்து அகமதாபாத் அம்ரித்சர் கண்னூர் திருவளந்தபுரம் ஜெய்பூர் கோழிக்கோடு கொச்சி பூநீநகர் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்பட்டது அங்கு உயிரிழந்தவர்களின் உடல்களும் விமானங்கள் மூலம் எடுத்துவரப்படுகின்றன கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான இரு தரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் மார்க் எஸ்பெர்ருடன் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் இரு நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தம் இருவரும் பேச்சுக்கள் நடத்தினர் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவுக்கு வருமாறு திரு ராஜநாத் சிங் அழைப்பு விடுத்தார் அமைச்சர் திரு எஸ்பர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்தியா வருவதாக கூறினார் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் அம்பன் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அவர் கேட்டறிந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் ஆழந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார்

இது தொடர்பாக பதிவிட்டுள்ள மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் இந்தத் தேர்வு முதலில் இன்று நடைபெறுவதாக இருந்தது என்றும் பின்னர் ஜூலை மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டதாகவும் தற்போது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் அவதிப்பட்டு வரும் நிலையில் தேர்வு தேதி குறித்த இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்றார் வெளிநாடுகளில் உள்ள மாணவர்கள் இந்தியாவில் உயர்கல்வி கற்பதற்கு நடத்தப்படும் இந்த நுழைவுத் தேர்வு ஆன்லைன் மூலம் நடத்தப்படுகிறது வெற்றி பெறும் மாணவர்களுக்கு சலுகையுடன் கூடிய கல்வி வாய்ப்பு வழங்கப்படுகிறது

எடப்பாடி பழனிசாமி இன்று மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் நோய்த்தொற்றை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட நான்காவது கட்ட ஊரடங்கு நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அடுத்தக்கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது இந்நிலையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்குவது தொடர்பாக வங்கி நிர்வாகிகளுடன் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆவோசனை நடத்த உள்ளனர்

எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் ஆப்பிள் நிறுவனத்தின் முதன்மைச் செயல் அலுவலர் திரு டிம்குக் சாம்சங் நிறுனத்தின் தலைவா் திரு கிம் குன் சுக் அமேசான் நிறுவனத்தின் முதன்மைச் செயன் அலுவவா் திரு ஜெப் பெசாஸ் எச்பி நிறுவனத்தின் தலைவர் திரு

தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வருமாறு நேரடியாக முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் உள்ள பல்வேறு சாதகமான அம்சங்களையும் சிறப்பாள தொழில் சூழலையும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழக அரசு சிறப்பான ஆதரவை நல்கும் என்றும் அவா்களின் தேவைகளுக்கு ஏற்ப ஊக்கச்சலுகைகளை வழங்கிடும் என்றும் உறுதி அளித்துள்ளாா் இந்தியாவும் இலங்கையும் புதிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளன கொழும்புவில் நேற்று இலங்கை அதிபர் திரு கோத்தபய்ய ராஜபக்சேயை சந்தித்த இலங்கைக்கான புதிய இந்திய தூதர் திரு கோபால் பாக்லே இரு நாடுகளும் கூட்டாக மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் சுற்றுலாகல்வி தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் வேளாண் அடிப்படையிலாள பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றிலும் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்வது குறித்து அவர் விவாதித்தார் கோவிட் தொற்று காலத்திற்குப் பின்னர் இரு நாடுகளும் மேற்கொள்ள வேண்டிய பொருளாதார சீர்திருத்த திட்டங்கள் குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர் பிரதமர் ஏற்கனவே தொலைபேசி மூலம் தெரிவித்த விவகாரங்கள் தொடர்பாகவும் இருவரும் விவாதித்தனர் இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் மக்களிடையிலான உறவுகள் வலுப்பெறவும் வேண்டும் என்று அதிபர் திரு ராஜபக்சே சுட்டிக்காட்டினார் இலங்கையில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவில் தங்கள் படிப்புகளை மேற்கொள்ளலாம் என்று திரு கோபால் பாக்லே தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுதாக அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று விவகாரத்தை உலக சுகாதார நிறுவனம் சரியான முறையில் கையாளவில்லை எள்று அவர் குற்றம் சாட்டினார் உலகம் முழுவதும் கோவிட் தொற்று பரவுவதற்கு கீனாவும் உலக சுகாதார அமைப்பும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த அமைப்பில் தேவைப்பட்ட சீரமைப்புகள் ஏதும் செய்யப்படாத காரணத்தால் அதிலிருந்து விலகுவதாக திரு ட்ரம்ப் அறிவித்தார் நிதி நெருக்கடியில் நோய்த் தொற்றைக் கட்டுப்டுத்துவதற்கு தவிக்கும் நாடுகளுக்கு அமெரிக்கா நேரடியாக நிதியுதவி செய்ய விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் வைரஸ் பரவியது தொடர்பாக உலகத்திற்கு பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலையில் சீனா உள்ளதாக அவர் கூறினார்